இந்தோனேஷியாவில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

நரேந்திர மோடி நாளை மாலை மாநில முதலமைச்சர்களுடன் காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடல் நடத்தவிருக்கிறார்

நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் துயரமான இந்த நேரத்தில் இந்தியா இந்தோனேஷியாவிற்கு துணை நிற்கும் என்று ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார்

கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அஞ்சப்படும் இந்த விமானத்தில் இருந்தவர்களின் கதி என்னவென்று தெரியவில்லை

நரேந்திர மோடி நாளை மாலை அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடல் நடத்தவிருக்கிறார் கொரோனா நிலவரங்கள் மற்றும் தடுப்பூசி இயக்கத்தின் அமலாக்கம் குறித்து இதில் விவாதிக்கப்படும் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது

நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் உரையாற்றவிருக்கிறார் ஒருவார காலத்திற்கான யுவா என்னும் தேசிய இளைஞர் விழாவும் அன்றைய தினம் தொடங்க உள்ளது சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளை ஒட்டி மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சகம் நடத்தும் தேசிய இளைஞர் விழாவுடன் இவ்வாண்டு தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழாவும் இணைந்து நடத்தப்படுகிறது

கிரண் ரிஜிஜு இன்று அகில இந்திய வானொலிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறியுள்ளார்

இந்தியாவின் கொரோனா தடுப்பூசி இயக்கத்திற்கு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் என்று கொரோனா எதிர்ப்பு தொழில்நுட்பங்களின் நிர்வாகத்திற்கான அதிகாரக் குழுவின் தலைவர் சேவக் சர்மா இக்கூட்டத்தில் கூறினார்

ராம் தடுப்பூசி நடைமுறைகள் மக்களை மையமாக கொண்டதாகவும் எங்கும் எப்போதும் தடுப்பூசி கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையிலும் அமைய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் தடுப்பூசித் திட்டப் பயனாளிகள் தங்களின் கைபேசி எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைத்துக் கொள்வதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் யார் எப்போது எங்கே எவர் மூலம் தடுப்பூசி போட்டுக் கொண்டார்கள் என்பது பற்றிய தகவல்களை டிஜிட்டல் முறையில் சேமித்து வைக்க இது மிக அவசியம் என்றும் அவர் கூறினார்

கந்தசாமி எழுதியுள்ள கடிதம் இன்று துணைநிலை ஆளுநரின் செயலகத்தில் பெறப்பட்டுள்ளதாகவும் இப்பிரச்சனைகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் அறிக்கை பெற்ற பின்னர் இதுகுறித்து விவாதிப்பதற்கான தேதியும் நேரமும் ஒதுக்கப்படும் என்றும் துணைநிலை ஆளுநரின் செயலகம் தெரிவித்துள்ளது

அலுவலக பணிகளையும் ஆர்ப்பாட்டப் பந்தலிலேயே மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று காலை பேசுகையில் புதுச்சேரி நலனுக்கான இப்போராட்டத்தில் தோழமைக் கட்சியான திமுகவினரும் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் கூட்டணித் தலைவர்களும் மாநில திமுக தலைவர்களை சந்தித்து போராட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர்

ஆர் சிவா அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார் துணைநிலை ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தில் திமுக பங்கேற்கவில்லை என்றாலும் துணைநிலை ஆளுநரின் அதிகாரப் பேராசையை தாங்கள் ஆதரிப்பதாக இதற்குப் பொருள் அல்ல என்றும் போராட்டம் வெற்றி பெற திமுக வாழ்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார்

அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் ஆகியோர் தலைமையில் இன்று ரயில் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திமுக இளைஞர் அணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வருவதாக கூறியும் அதைக் கண்டித்தும் இப்போராட்டம் நடைபெற்றது இதே பிரச்சனை தொடர்பாக புதுச்சேரி மேற்கு மாநில அஇஅதிமுக செயலர் திரு ஓம்சக்தி சேகர் தலைமையிலும் அஇஅதிமுகவினர் சுப்பையா சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

வேறு வழியின்றியே தாங்கள் இப்போராட்டத்தில் இறங்குவதால் இதை மின்துறை ஊழியர்களுக்கான போராட்டமாக அன்றி மக்களுக்கான போராட்டமாகவே அனைவரும் கருத வேண்டும் என்று மின்துறை தனியார் மய எதிர்ப்பு குழு கேட்டுக் கொண்டுள்ளது

காயம் அடைந்த இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்